இந்திய ரானுவம் தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறாா்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நடப்புக் கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகங்களை பள்ளிகளுக்கு அனுப்பும் பணியில் கவனம் செலுத்துமாறு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் உறுதியுடன் பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது எல்லையில் லடாக் அருகே கல்வாள் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்திய சீன ரானுவ துருப்புகளிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது

வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த பழனியும் ஒருவராவார் இதனால் அவரது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூர் கிராமம் சோகத்தில் மூழ்கியுள்ளது எல்லையில் நடைபெற்ற மோதல் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து விளக்கமளித்தார் முன்னதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்ஸ்சவா புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசகையில் எல்லையில் சீன ராணுவத்தினர் மோதலில் ஈடுபட்டு அங்குள்ள நிலைமையை தன்னிச்சையாக மாற்ற முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார் இதனால் இருதரப்பிற்கும் சேதம் ஏற்பட்டதாகவும் இத்தகைய மோதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ஏற்களவே உயர்மட்ட அளவில் ஒப்புக்கொண்டபடி அந்நாட்டு ராணுவத்தினர் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி இன்று ஆவோசனை நடத்துகிறார் நேற்று

கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு முகக் கவசம் அணிவது கை களை கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் இந்தியாவில் குறைவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டா் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்கள் சவாலான நேரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெருந்தொற்றை எதிர்த்து போராட நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தியதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தங்களது மாநிலங்களில் உள்ள சுகாதார கட்டமைப்புகளையும் பிரதமரிடம் அவர்கள் எடுத்துரைத்தனர் கோவிட்

இநதக் கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு

நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தாலும் பிரதமர் கேட்டுக் கொண்டபடி முகக்கவசம் அணிதல் தனிமனித இடைவெளியை பராமரித்தல் மூலமாக இந்நோய் தொற்றிலிருந்து நாட்டை விடுவிக்க முடியும் என்று தெரிவித்தார்

இந்த நோய்த் தொற்று தொடா்பாக நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு சுமாா் மூன்று லட்சும் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் கூறியுள்ளது மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் சேர்க்கை நடைபெறும் விதம் குறித்தும் படுக்கைகள் மற்றும் பிற வசதிகள் குறித்தும் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் வளசரவாக்கம் மண்டலத்தில் ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்

நான்கு மாவட்டங்களில் உள்ள சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் தவிர மற்ற நீதிமன்ற நீதிபதிகள் தங்களது வீடுகளிலிருந்து பணியாற்ற சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் அடங்கிய நிர்வாகக்குழு அனுமதி அளித்துள்ளது இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பாக சும்பந்தப்பட்ட முதன்மை நீதிபதிகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டிருந்த இரண்டாவது நுழைவாயில் விரைவில் திறக்கப்படவுள்ளது

திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் மாவட்டத்திற்குள் வருபவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் நோயத் தொற்றுப் பரவலை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களடம் அவர் கூறினார்

இதுதொடர்பாக அஇஅதிமுக திமுக பாமக மதிமுக திராவிடர் கழகம் இடதுசாரிக் கட்சிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு

முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ள சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டங்களில் அடுத்த மாத முதல்வாரத்தில் இதற்கான பணிகளை தொடங்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது நாடுமுழுவதும் காரிப் பருவத்தில் தேவையான உரங்கள் கிடைப்பதை மத்திய உரத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் இந்த விதைப்புப் பருவத்தில் விவசாயத்திற்கு உரங்கள் போதமான அளவு வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நேற்று காணொலிக் காட்சி மூலம் உர நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார்

இந்த ஆண்டு உரத்தின் தேவை அதிகமாக இருக்கும் என்றும் அதற்கேற்ப தயாராக இருக்குமாறு உர நிறுவனங்களை கேட்டுக் கொண்டார் உள்நாட்டு உற்பத்தி போக மீதம் தேவைப்படும் உரம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

பின்னர் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த பேருந்துகளில் தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்

திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு

நாகர்கோவில் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை ஆணையர் திரு சரவணக்குமாரும் தார்ச்சாலை அமைக்கும் பணிகளை மாநகராட்சிப் பொறியாளர்களும் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் குற்றவாளிகளை பிடிக்கவும் குற்றங்கள் நிகழாவண்ணம் தடுக்கவும் இரண்டு தளிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா பார்த்தீபன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையங்கள் சார்பில் கர்ப்பிணிப் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவியை பெற கணக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராஜவாய்க்கால் குமாரப்பாளையம் மோகனூர் வாய்க்கால்களை புனரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேற்று நேரில் ஆய்வு செய்தார்

அந்தப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுவரும் தூய்மைப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று ஆய்வு செய்தார்

முகக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்தவர்களுக்கு இதில் காவல்துறையினர் முகக்கவசங்களை வழங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கினர்

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரோட்யோ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்